பிரியங்கா வத்ராவை பொதுச் செயலாளராக நியமித்தது போல் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக பாடுபடவில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவீன் குமார் ஜெகன்நாத்தம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின விருந்தினர்களும் இன்று அங்கு செல்லவுள்ளனர்

இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியது

ஸ்ரீகாந்த் சாய்னா நேவால் ஆகியோர் காலிறுதிக்குமுந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா இனி விரிவான செய்திகள் பிஜேபி ஜனநாயக முறைப்படி முடிவுகளை மேற்கொள்வதாகவும் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக பாடுபடவில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கட்சி செயல் வீரர்களின் விருப்பப்படி பிஜேபி முடிவுகளை எடுப்பதாகவும் ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்றும் ஒரே கட்சி பிஜேபி தான் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களவை தேர்தலையொட்டி கிழக்கு உத்திரபிரதேச மாநில காங்கிரஸ் கட்சியிள் பொதுச் செயலாளராக தமது சகோதரி திருமதி பிரியங்கா வத்ராவை அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி நியமித்ததை அடுத்து பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார்

புதிய இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்திய வம்சாவளியினர் இணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளாா் வாரணாசியில் நடைபெற்ற வெளிநாடு வாழ் இந்தியர் தின நிறைவு விழாவில் பேசிய அவர் இந்தியாவில் தற்போது அனைத்து துறைகளிலும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினாா் மத்திய அரசின் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் டிஜிட்டல் இந்தியா தூய்மை பாரதம் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை திறன்பட செயல்படுத்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தொழில்நுட்ப அறிவையும் முதலீட்டையும் அளிக்க வேண்டும் என்று குடியரசு தலைவர் வலியுறுத்தினார்

எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து மாணவர்களுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கவுள்ளார் இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேகர் பிரதமர் உடனான கலந்துரையாடலில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினாா்

மத்தியஅமைச்சர திரு அருண் ஜேட்லி உடல் நலக்குறைவு காரணமாக அவர் வகித்து வரும் மத்திய நிதி மற்றும் கம்பெளி விவகாரத்துறை பொறுப்பு ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஸ்கோயலுக்கு தற்காலிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது

பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்பிடமிருந்து நிதியுதவி பெற்றதாக நாடு முழுவதும் எட்டு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியது உத்திரபிரதேச மாநிலம் கோண்டா ராஜஸ்தானில் ஷிக்கார் மற்றும் ஜெய்பூர் குஜாத்தில் வல்சாத் மற்றும் சூரத் கேரளாவில் காசர்கோடு மற்றும் தில்லி ஆகிய இடங்களில் இச்சோதனை நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

இவ்வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது

இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய கலாம் சாட் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் இதன் மூலம் இந்திய விண்வெளி திட்டத்தடன் இணைந்து செயல்பட மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார் பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பயன்பாட்டிற்காக மைக்ரோ சாட் ஆர் செயற்கைகோள் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறா் தேசிய பெண் குழந்தை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நாளைய ஒளிம்பமான எதிர்காலத்திற்காக பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது இவ்வருட கருப்பொருளாகும் இதையொட்டி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவுள்ளது இதற்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டில் குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு இன்று நிறைவுரையாற்றுகிறார் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் தமிழ்நாடு வானுர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையை மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் அப்போது பேசிய அமைச்சர் ரானுவ தளவாட உற்பத்தியில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அள்ளிய நேரடி முதலீடுகளை ஈள்ப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் கோடநாடு எஸ்டேட் விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேட்டியளிக்க தெஹல்கா பத்திரிக்கையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

முன்னதாக முதலமைச்சா் சாா்பில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு மலு தாக்கல் செய்த அவரது வழக்கறிஞர் சத்தீஷ் பராசரண் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் முதலமைச்சர் மீது மேத்பூ மற்றும் மேலும் இரண்டு பேர் குற்றம்சாட்டியுள்ளதாக கூறினார் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் நாளைக்குள் பணிக்குத் திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நேற்று முன்தினம் முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான கல்லூரியில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ததில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சி பி ஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி பி வேல்முருகன் ஆறு மாதத்திற்குள் விசாரணைய முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஐ க்கு உத்தரவிட்டார்

இந்தோனேஷியன் மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய்னா நேவால் உள்ளிட்ட ஐந்து வீரர்கள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அட்ரி கமித் ரெட்டி இணையும் காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் நவோமி ஒசாகா செக்குடியரசின் பிஸ்கோவாவையும் மற்றொரு செக் குடியரசு வீராங்கணை பெட்ரா குவிட்டோவா அமெரிக்காவின் கோலின்சையும் எதிர்கொள்கின்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ரபேல் நடால் கிரீஸ் நாட்டின் ஸ்டேபானாசை எதிர்கொள்கிறார்